உருவாகியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார்

தொடங்குகிறது

இந்தியர்கள் இந்நோயினால் பாதிப்பு அடையவில்லை என்று வெளியுறவுத்துறை யாரும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது

மெல்போர்னில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலிய ஒபன் டென்னிஸ் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா உக்ரைனின் நாடியா கிச்சநோக் இணை காலிறுதி கற்றுக்கு முன்னேறியுள்ளனர்

முன்னேறியுள்ளார்

மூன்று ஆண்டுகள் நடைபெற்ற கேலோ இந்தியா விளையாட்டில் இதுவரை மூவாயிரத்து இருநூறு விளையாட்டு வீரர்கள் உருவாகியுள்ளதாக அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் ஏழ்மை ஒரு தடையாக இல்லாமல் இந்த போட்டிகளில் பங்கேற்ற விளையாட்டு வீரர்கள் தங்கள்கு வெற்றி இலக்கை கருத்தில் கொண்டு போட்டிகளில் வென்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்

இந்த நூற்றாண்டில் ககன்யான் திட்டம் இந்தியாவின் வரலாற்று சிறப்புமிக்க சாதனையாக விளங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் அகில இந்திய வானொலியில் பிரதமர் நாட்டு மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் நேற்று இதனை தெரிவித்தார்

இந்த திட்டத்திற்காக ரஷ்யாவில் பயிற்சி மேற்கொள்வதற்கு தேர்வாகியுள்ள நான்கு இந்திய விமானிகளுக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்துள்ளார் வன்முறை எந்தவொரு பிரச்சினைக்கும் தீர்வாக அமையாது என்றும் உலகத்தின் எந்தவொரு பிரச்சினைக்குமான தீர்வு வேறு பிரச்சனையை உருவாக்குவதால் ஏற்படாது என்றும் பிரதமர் கூறினார்

கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் பற்றி குறிப்பிட்ட பிரதமர் எளிய குடும்பத்தைச் சேர்ந்த தமிழகத்தின் பூர்ணபூர் பளுதாக்கும் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றதை கட்டிக்காட்டினார் தமிழ்நாட்டில் பீடி தயாரிக்கும் பணியில் அவருடைய தந்தை ஈடுபட்டு வருகிறார் என்றாலும் பூர்ணஸ்ரீ பளுதூக்குதல் போட்டியில் தங்கப்பதக்கத்தை வென்று அனைவரது இதயங்களையும் கொள்ளை கொண்டிருப்பதாக நெஞ்சார்ந்த பாராட்டு தெரிவித்தார் பத்ம விருதுகள் தற்போது மக்கள் பங்களிப்புடன் வழங்கப்படுவதாகவும் இதற்கு முன்பு ஒரு சிவரின் பரிந்துரைகளின் அடிப்படையில் வழங்கப்பட்டு வந்ததாக பிரதமா் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்த ஆண்டு புதிய சாதனைகள் படைப்பதற்கான ஆண்டாக அமையட்டும் என்று கூறி குடியரசு தின வாழ்த்துக்களையும் பிரதமர் தெரிவித்தார்

நம்முடைய நாட்டை கற்றிப் பார்ப்போம் என்ற தலைப்பில் கற்றுலா வளர்ச்சியை ஊக்கப்படுத்தும் விதத்தில் பிரச்சாரம் நடைபெறுகிறது

பிஜ்னோர் முதல் பல்லியா வரை நடைபெறம் இந்த யாத்திரையை அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்தராகான்ட் முதலனமச்சர் திரு தேவேந்திர சிங் ராவத் மற்றும் அமைச்சர் திரு சஞ்சீவ் பாலியாள் அகியோர் தொடங்கி வைக்கின்றனர் உத்தரப்பிரதேசத்தில் கங்கை நதி நுழையும் பகுதியான பிஜ்னோரில் இந்த யாத்திரை தொடங்கப்பட கங்கை நதியை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் உள்ளது வகையில் அம்மாநிலம் முழுவதும் இந்த யாத்திரை நடைப்பெறுகிறது

சண்டை நிறத்த ஒப்பந்தத்தை மீறும் வகையில் பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் தாக்குலில் ஈடுபட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லைக்கட்டுப்பாட்டு கோடு அருகே மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது

இதனையடுத்து இந்திய ராணுவமும் பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது

ஹாங்காங்கிலும் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அங்கிருந்து சுற்றுலாப்பயணிகள் வெளியேறுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது

அவர் தனது டுவிட்டர் பதிவில் உலக க்காதார அமைப்பிலுள்ள நிபுணர்கள் இந்த வைரஸ் தாக்குதவால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவிக்கரம் நீட்ட தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் இதற்கிடையே சீன அரக புத்தாண்டு கொண்டாட்ட விடுமுறை காலத்தை மேலும் சில வாரங்களுக்கு நீட்டித்துள்ளது வூகானில் நோய் தொற்று வேகமாக பரவி வருவதால் அங்கு நோய் தடுப்பு நடவடிக்கைகள் மேலும் தீவிரப்படுத்தப்படும் என அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது மற்ற இடங்களில் உள்ள மருத்துவ நிபுணர்கள் மற்றும் பணியாளர்கள் வூஹான் விரைந்து செல்ல சீன அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது

கரோனா தொற்றுநோய் பரவாமல் தடுக்க உலகெங்கிலும் உள்ள சுகாதாரத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர்

பாதிப்பு அடையவில்லை என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது பெரும்பாலான நாடுகள் தங்கள் நாட்டு மக்களை சீனாவிலிருந்து வெளியேற அனுமதிக்க வேண்டுமென அந்நாட்டிடம் வலியுறுத்தியுள்ளன இந்த ஆண்டு இலங்கையை சேர்ந்த இரண்டு பேருக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டதற்கு இலங்கை பிரதமர் திரு மஹிந்த ராஜபக்ஷே நன்றி தெரிவித்துள்ளார் இரண்டு துறைகளில் சிறந்து விளங்கிய அவர்களின் திறமைக்கு இந்தியா விருது வழங்கி கவுரவித்துள்ளதாக தமது பாராட்டு செய்தியில் இலங்கை பிரதமர் தெரிவித்துள்ளார்

மெல்போர்னில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலிய ஒபன் டென்னிஸ் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா உக்ரைனின் நாடியா கிச்சநோக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இந்த அணியினர் நிக்கோலி மெலிச்சர் மற்றும் ப்ருனோ சோர்ஸ் அணியை நேற்று நடைபெற்ற இரண்டாவது சுற்று போட்டியில் வென்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் பீட்ஸ்பெர்க் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சவ்ரவ் கோஷல் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார்